முதலமைச்சர் திரு எடப்பாடி

செல்லூர்

ராஜீ தெரிவித்துள்ளார்

கவலைக்கிடமாக இருப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது

காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

எடப்பாடி

நடராஜன் திருமதி

வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பாலகிருஷ்ணரெட்டி இன்று திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்

அடல் பிஹாரி வாஜ்பாயின் உடல்நிலை தொடர்ந்து மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் இன்று அறிவித்தது

வாஜ்பாய் கடந்த ஜீன் மாதம் சிறுநீரக பாதை தொற்று காரணமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்ததாகவும் நிமோனியா காய்ச்சல் காரணமாக அவரது நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே பிரதமர் திரு

வெங்கையா நாயுடு பிஜேபி மூத்த தலைவர் திரு

அத்வானி கட்சித் தலைவர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் திரு

நட்டா பியூஷ் கோயல் சுஷ்மா ஸ்வராஜ் சுரேஷ்பிரபு உள்ளிட்டோர் நேரில் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்தனர்

இந்த திட்டத்தின் பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் பேசுகையில்

இதனிடையே மேட்டூர் மற்றும் பவானி சாகர் அணைகளிலிருந்து காவிரியில் இரண்டே கால் லட்சம் கனஅடி உபரிநீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றில் இறங்கவோ செல்பி எடுக்கவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர்

ஆங்காங்கே மீட்பு குழுவினர் தயார்நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கொள்ளிடம் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் வாய்க்கால் பெரிய வாய்க்கால் கிளை வாய்க்கால்களிலும் தண்ணீர் செல்லவும் குறிப்பாக கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்ல வேண்டும் என்றும் ஆட்சித்தலைவர் ஆணையிட்டுள்ளார்